எடப்பாடி

ரமலம் பார்வையிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷியன் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி

சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

எடப்பாடி

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் இதுகுறித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

அதற்கான கடிதத்தில் இம்மசோதாக்களை குடியரசுத்தலைவர் அவற்றை நிறுத்தி வைத்திருப்பதால் அவை திருப்பி அனுப்பப்படுவதாக கூறப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார்

வி சண்முகம் நிராகரித்ததற்கான காரணத்தை இதுவரை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என்றும் காரணத்தை அறிந்தால்தான் சட்டமுன்வடிவில் உள்ள குறைகளை சரிசெய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டார்

சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் இப்பிரச்சனையை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் மக்களவையில் நேற்று இதுதொடர்பான விவாதத்தின்போது பேசிய மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தேர்தல் நடத்தாத காரணத்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான செயலாக்க மானியம் தமிழகத்திற்கு வழங்கப்படவில்லை என்று கூறியதை நினைவுபடுத்தினார் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு

மீன்களின் இனப்பெருக்கம் இப்பகுதியிலேயே அதிகம் நடைபெறுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இந்நடவடிக்கை என்றார் கடல்பாசி உட்பட சிலவகை கடல் உயிரினங்களை கூண்டு வளர்ப்பு முறையில் மேற்கொள்ள முன்வருவோருக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அவர் கூறினார்

கன்னியாகுமரி அருகே அரசுக்கு சொந்தமான மணவாளக்குறிச்சி மணல் ஆலையிலிருந்து வெளியேறும் மணலை பயன்படுத்தி செயற்கை கடற்கரை அமைப்பது பற்றியும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கான தடையில்லா சான்றிதழை சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து பெற்று மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உதகைக்கு வரும் கற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார்

இப்பணிகள் யாவும் வரும் நவம்பர் இறுதியில் முழுமையடையும் என்றும் கூறினார் தமிழகத்தில் கிராமசாலைகள் அமைக்கும்போது ஒரு கிலோமீட்டர் நீள சாலைகளை பணியில் இணைப்பதற்கான குறுகிய இடர்ப்பாடுகள் களையப்பட்டிருப்பதாகவும் தற்போது இவையும் மதிப்பீட்டில் சேர்த்து சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் தடிக்கார கோணம் பாலமோர் இடையே சேதமடைந்துள்ள சப்பாத்து பாலம் தரம் உயர்த்தப்பட்டு சீரமைக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார்

ராஜேந்திரபாலாஜி தெரிவித்தார்

கோணியம்மன் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலுக்கு தங்கத்தேர் கோவை அமைப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் எங்கெல்லாம் உலர் கலன்கள் அமைக்க வாய்ப்பும் தேவையும் உள்ளனவோ அங்கெல்லாம் உணவு தானியங்களை உலர வைக்க அக்கலன்கள் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு

மக்களவையில் இந்திய சீன எல்லை பகுதிகளின் நிலைமை குறித்து அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் அண்மையில் சீன நாட்டின் உஹானில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபர் ஸீ ஜிங் பின்னும் சந்தித்து பேசிய போது எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்கான முடிவை மேற்கொண்டனர்